ஜாதிவேற்றுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் பெங்களுருவில் அதிநவீன நரம்பியல் நுண் அறுவை சிகிச்சை முறையை இன்று தொடங்கிவைத்தார் ருமூர்மூ பிரதமர் நாட்டு மக்கள் குரு ரவிதாஸ் பிறந்ததினமான இன்று ஜாதி வேற்றுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

உத்தரபிரதேச மாநிலம் வாரணாசியில் றீ குரு ரவிதாஸ் பிறந்த இடமான ஷிர்கோவர்த்தனில் மேம்பாட்டு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டி பேசிய அவர் சுய லாபத்திற்காக ஜாதியை முன்னிறுத்துபவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் சமூக ஒருமைப்பாட்டிற்கு ஜாதி வேற்றுமைகள் பெரும் தடைக்கல்லாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசின் நலத்திட்ட பலன்கள் ஜாதிமத பேதமின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார்

துரதிர்ஷ்டவசமாக நம்நாட்டில் ஜாதி வேற்றுமைகள் இன்னும் தொடர்வதாகவும் புதிய இந்தியாவில் இளைஞர்கள் உதவியுடன் மாற்றங்கள் ஜாதி வேற்றுமைகள் இல்லாத சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்கும் என்ற கோட்பாடுடன் கல்வி வருவாய் மருத்துவம் பாசனம் பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு உள்ளிட்ட பஞ்ச தர்மங்களுக்கு தமது அரசு முக்கியத்துவம் அளித்ததாக குறிப்பிட்டார் நேர்மை மகிழ்ச்சிக்கு வித்திடும் என்று குட்டிக்காட்டிய அவர் இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றார்

டீசல் ரயில்பெட்டி பணிமனை வளாகத்தில் ரயில்பெட்டிகளின் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மதன் மோகன் மாள்வியா புற்றுநோய் மையத்தையும் லெகர்தாராவில் கட்டப்பட்டுள்ள ஹோமிபாபா புற்றுநோய் மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் பிரதம மந்திரியின் ஜன் ஆரோக்ய ஆயுஷ்மான் திட்ட பயனாளிகளையும் பிரதமர் சந்திக்கிறார்

தவிர பிஜேபியுடன் கூட்டணி அமைப்பது குறித்தும் அஇஅதிமுக இது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறது

தொடர்ந்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகளை திரு

க

இந்த கூட்டணி ஏற்கெனவே மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணி என்றும் அவர் தெரிவித்தார்

வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அகரம்சேரியில் இன்று நடைபெற்ற கிராமசபை கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய அஇஅதிமுக அரசு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செயல்படுத்ததால் திமுக கிராமங்களுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதற்கான அறிவிக்கையை சட்டப்பேரவை செயலர் திரு

இத்தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத்சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி

நிர்மலாசீதாராமன் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிநவீன நரம்பியல் நுண்அறுவை சிகிச்சை முறையை இன்று பெங்களுருவில் துவக்கி வைத்தார் இந்த நவீன சிகிச்சை முறை மூளையின் ஆழ் பகுதிகளுக்கு சென்று மூளை சார்ந்த நோய்களை சரி செய்யும் திறன் படைத்ததாகும் கணித மாதிரியை முன்வைத்து இந்த நரம்பியல் சிகிச்சை முறை ஏற்படுத்தப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சம்